வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் இரண்டாம் ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது தென்மண்டல சமையல் எரிவாயு வாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் இன்று தொடங்கியது

அத்திவரதர் வைபவம் காஞ்சிபுரத்தில் வெகுவிமரிசையாக இன்று தொடங்கியது

வென்றது இனி விரிவான செய்திகள் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது மனுக்களை தாக்கல் செய்ய வரும் எட்டாம் தேதி கடைசி நாளாகும் அகற்கு மறுநாள் அவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்

சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட இரண்டாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இந்நாளையொட்டி புதில்லியில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பங்கேற்கிறார் சிறு குறு நிறுவனங்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தொடர்பான கையேடும் இன்று வெளியிடப்படுகிறது இதேபோல் இந்த வரிவிதிப்பின் கீழ் கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய நடைமுறையும் பரிச்சார்த்த முறையில் இன்றுமுதல் அமல்படுத்தப்படுகிறது தமிழக சட்டப்பேரவையில் துறை வாரியான மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்றுமுதல் தொடங்குகிறது வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான மானியக் கோரிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற உள்ளது தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை பொது மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கைத்தறித்துறை அமைச்சர் என்று திரு ஓ எஸ் மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாநில அரசின் சார்பில் அந்தப்பகுதியின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார்

நேற்று அரியலூர் இப்பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சமையல் எரிவாயு கொண்டு செல்லும் அனைத்து லாரிகளுக்கும் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரி இந்த வேலைநிறுத்தம் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனால் இரண்டாயிரம் வாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் எனவே அனைத்து வாகனங்களுக்கும் ஒப்பந்தம் வழங்கி வேலை வாய்ப்பு வழங்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்காகவும் ஆனால் பொகுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த கோரிக்கையை ஏற்காததால் காலவரையற்ற வேலை நிறத்தம் தொடங்கியுள்ளதாக வாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்

இந்த வேலைநிறத்ததால் நாள் ஒன்றுக்கு இரண்டரை கோடி ருபாய் அளவுக்கு வாடகை இழப்பு எற்படுவதாகவும் டேங்கர் வாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்

காஞ்சிபூத்திலிருந்து சிவக்குமார் உதகமண்டலத்தில் கார் கண்காட்சிக்கான அரங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கார்களின் மாதிரிகள் இதில் இடம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சூடானில் ஜனநாயக அரசு கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் மரண தண்டனைக்கு ஆதரவு கிடையாது என்று இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் ரயில்வேயின் புதிய அட்டவணைகள் செயல்பாட்டு வருகிறது கடலோரக் காவல் படையின் தலைமை இயக்குநராக திரு நடராஜன் நேற்று பொறுப்பேற்றார்

இந்தப் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பினை இங்கிலாந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது இன்று நடைபெற உள்ள போட்டியில் இலங்கை வெஸ்ட் இண்டஸை எதிர்கொள்கிறது